இன்றுவிசாரணைக்குஏற்றுக் கொண்டுள்ளது

முடுக்கிவிடப்பட்டுள்ளன

இரண்டு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது

தலைமைநீதிபதிதிரு கோகோய் தலைமையிலானஅமர்வு ரஞ்ஐய் அதிருப்திசுட்டப்பேரவைஉறுப்பினா்கள் தாக்கல் செய்தமனுவைமுதலில் விசாரணைக்குஎடுத்துக் கொண்டுள்ளது

எனவேசட்டப்பேரவைஉறுப்பினா்களின் ராஜிநாமாவைபேரவைத் தலைவர் ஏற்றுக் கொள்ளவேண்டுமென்றுஅவர் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் நம்பிக்கைவாக்கெடுப்பு நடைபெறவேண்டும் என்றநிலையில் கட்சிகளிலிருந்தபேரவைஉறுப்பினர்கள் ராஜிநாமாசெய்திருந்தாலும் கட்சிக் கொறடாவின் உத்தரவைஅவர்கள் பின்பற்றுவதற்குநேரிடும் என்றுகுறிப்பிட்டார்

இன்றுவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் சமுதாயத்தையும் சமக்களின் வாழ்க்கையையும் அவர் நல்வழிப்படுத்தும் குருக்கள் அனைவருக்கும் தமதுமியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் இந்துமதத்தில் ஆசிரியர்களுக்கும் ஆன்மீககுருக்களுக்கும் வணக்கம் செலுத்துவதுமரபாகும் என்றும் இதனால் மக்களின் வாழ்வு சீர்பெரும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா நேபாள் மற்றும் பூட்டான் ஆகியநாடுகளில் குரு பூர்ணிமாகொண்டாடப்படுகிறது

இதுகுறித்தவெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சவுதிஅரேபியாவிலிருந்து இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர்கள் சிறப்பு விமானம் மூலம் சென்னைகொண்டுவரப்பட்டதாககூறப்பட்டுள்ளது பின்னா் பூந்தமல்லிதேசிய புலனாய்வு முகமைநீதிமன்றத்தின் சிறப்பு நீதிபதிதிருசெந்தூர் பாண்டியன் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர்

தீவிரவாதசெயல்களில் ஈடுபடுவதற்கானசதிசெயல்களில் நாடுமுழுவதும் ஈடுபட்டதாகவும் அதற்குதேவையானநிதிரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமைகுற்றம் சாட்டியுள்ளது

ஸ்ரீநகரில் கைதுசெய்யப்பட்டபொன்னு புதுதில்லிகொண்டுவரப்பட்டார்

மத்தியநீர்வளத்துறைஅமச்சர் திருகஜேந்திரசிய் ஷெகாவத் பாதிக்கப்பட்டபகுதிகளை இன்றுவிமான மூலம் பார்வையிடுகிறார் பின்னா் அவா் முதலமைச்சா் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்துகிறாா் பிரதமர் திருநரேந்திரமோடிவெள்ளநிலவரம் குறித்துஅம்மாநிலமுதலமைச்சர் திருச்பானந்தாசோனாவாலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுகேட்டறிந்தார் மாநிலத்துக்குமுழுமையானஒத்துழைப்பு அளிப்பதாகஅப்போதபிரதமா் கூறினாா்

பாதித்தபகுதிகளைஅம்மாநிலமுதலமைச்சர் வெள்ளம் திருநிதிஷ்குமார் விமானம் மூலம் பார்வையிட்டார் இந்தியாவிலும் அண்டைநாடுகளிலும் பருவமழைகாரணமாகஏற்பட்டுள்ளகடுமையானவெள்ளபாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் கவலையைஏற்படுத்தியுள்ளதாக ஐ நா பொதுச்செயலாளர் திருஆண்டனியோகுட்டாரஸ் தெரிவித்துள்ளார் இந்தபகுதிளில் நிவாரணநடவடிக்கைகளைமேற்கொள்வதற்கு ஐ நாட்டி எப்போதும் துணைநிற்கும் என்றுஅவர் கூறியுள்ளார் இந்தியாவில் கனமழைகாரணமாகபத்துலட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் உயிரிழப்புகள் அதிகித்துவருவதாகவும் ஐ நா பொதுச்செயலாளரின் செய்திதொடர்பாளர் ஃபரான் ஹக் தெரிவித்துள்ளார்

முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு ஐ நா உதவிகளைமேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பிப்ரவரிமாதம் பாலக்கோட் விமானதாக்குதலுக்குப் பின்னர் அந்நாட்டின் வான் எல்லையில் இந்தியவிமானங்கள் பறப்பதற்குதடைவிதிக்கப்பட்டது இந்நிலையில் உடனடியாகவான் எல்லையைதிறந்துவிடுவதாகபாகிஸ்தான் விமானபோக்குவரத்துத்துறைஅறிவித்துள்ளது புல்வாமாதாக்குதலுக்குப் பின்னா் பாலக்கோட்டில் செயல்பட்டஜெய்ஸ் ஈ முகமதுதீவிரவாதஅமைப்பின் மீது இந்தியபோர் விமாணங்கள் தாக்குதல் நடத்தின

நியுவரேலியாவில் நேற்றுநிகழச்சிஒன்றில் பேசியஅவர் ஒருநாட்டின் இறையாண்மையை அழிப்பதற்கு போதை மருந்துகடத்தல் எளிமையானவழியாகும் என்பதால் இத்தகையசெயல்களைஒருபோதும் அனுமதிக்கமுடியாதுஎன்றுஅவர் கூறினார் போதைமருந்துகடத்தலில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்குஎதிராகஅரசுகடும் நடவடிக்கைஎடுக்கும் என்றுஅவர் எச்சரித்தார் போதைமருந்துகடத்தியதாகநான்குகுற்றவாளிகளுக்குமரணதண்டனைவிதிக்கப்பட்டவழக்கில் அழ்நாட்டுஉச்சநீதிமன்றம் தண்டனையைநிறுத்திவைத்துள்ளநிலையில் அதிபரின் கருத்துமுக்கியத்துவம் பெறுவதாகஎதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன உள்ளாட்சித் தேர்தலைநடத்தாவிட்டால் அதற்கானநிதியைஅனுமதிக்க தமிழகத்தில் இயலாதுஎன்றுமத்திய ஊரகவளா்ச்சித்துறை அமைச்சர் திருநரேந்திரசிங் தோம் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் சிலவழக்குகள் உள்ளதால் தேர்தல் நடத்துவதுகுறித்து இறுதியானமுடிவைமாநிலஅரசு இன்னும் எடுக்கவில்லைஎன்றுமக்களவையில் அவர் தெரிவித்தார் ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சா்வதேச இளையோர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாநேற்று இரண்டு தங்கப ்பதக்கங்களையும் ஒருவெள்ளிப்பதக்கத்தையும் வென்றது

குழு பிரிவில் மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றுஉலகசாதனைபடைத்தது

சீனா இரண்டாம் இடத்தில் உள்ளது

இதற்குசா்வதேசதுப்பாக்கிச்சுடும் போட்டிஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது